நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிச்சாமி வலியுறுத்தியுள்ளார்

பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற அண்டை நாடுகளில் கொடுமைகளுக்கு உள்ளாகும் சில பிரிவினருக்கு குடியுரிமை வழங்க மட்டுமே குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்துள்ளார் இச்சட்டம் யாருடைய உரிமையையும் பறிக்காது என அவர் தெளிவுப்படுத்தியுள்ளார் சென்னையில் இன்று நடைபெற்ற குடியுரிமை திருத்தச்சட்டம் குறித்த விழிப்புணர்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதை அமல்படுத்த மாநில அரசுகள் மறுப்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றார் இச்சட்டம் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் எந்தவித உண்மையும் இல்லை என அவர் தெரிவித்தார் முன்பு இருந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை என்றும் புதிதாக சில அம்சங்கள் மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளித்த திருமதி நிர்மலா சீத்தாராமன் அண்டை நாடுகளை சேர்ந்த அகதிகளுக்கு குடியுரிமை அளிக்கவே குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டதாக கூறினார் இதனால் அகதிகளாக இருக்கும் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது என்று கருத கூடாது என்று அவர் தெரிவித்தார்

நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்தார்

நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் உள்ள தல்கட்டோரா மைதானத்தில் மாணவர்களிடையே கலந்துரையாடுகிறார்

இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பிரதமர் நேரடியாக பதில் அளிப்பார்

இந்த அமைப்பின் துணை தலைவராக பிரசார் பாரதியின் தலைவர் திரு சூர்ய பிரகாஷ் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர்களை தவிர இக்குழுவின் உறுப்பினர்களாக இந்திய கலாச்சார ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைவர் திரு

சொப்பன் தாஸ் குப்தா திரு

மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளால் பொருளாதாரம் வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது என்று இந்திய கம்யூனிஸ்ட்டு கட்சியின் தமிழ் மாநில செயலர் திரு முத்தரசன் கூறியுள்ளார்

அது மட்டுமின்றி ஏராளமானோர் வேலை இழந்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்க விற்பதிலேயே குறியாக உள்ளது என்று அவர் கூறினார் தமிழக அரசியல் நிலவரம் பற்றி குறிப்பிட்ட திரு முத்தரசன் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை என்றார் திமுக காங்கிரஸ் கட்சிகள் இடையே பிரச்சனைகள் இருந்தாலும் கூட்டணி உடையாது என்று திரு முத்தரசன் தெரிவித்தார் இந்த இரு கட்சிகளுக்கு இடையேயான பிரச்சனை விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் அவர் கூறினார்

இந்த இயக்கத்தை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் துவக்கி வைத்தார்

புதுவையில் இத்திட்டத்தை முதலமைச்சர் திரு நாராயணசாமி இன்று நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் துவக்கி வைத்தார்

இன்று நடைபெற்ற இயக்கத்தில் போலியோ சொட்டு மருந்து போடப்பட்ட குழந்தைகள் பற்றிய சரியான எண்ணிக்கை நாளை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது

இதை தவிர விடுப்பட்ட குழுந்தைகளுக்கு சொட்டு மருந்து போட சுகாதாரத்துறை பணியாளர்கள் வீடு வீடாக சென்று இப்பணியினை மேற்கொண்டனர் பேருந்து நிலையம் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளிட்ட பொது மக்கள் கூடும் பகுதிகளிலும் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு பெற்றோருடன் பயணம் மேற்கொள்ளும் சிறு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடப்பட்டது

சென்னையில் இந்த சொட்டு மருந்து வழங்கும் நிகழ்ச்சியை அம்மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி துவக்கி வைத்தார்

எடப்பாடி பழனிச்சாமி கேட்டுக் கொண்டுள்ளார் நாளை முதல் கொண்டாடப்பட உள்ள சாலை பாதுகாப்பு வார விழாவை ஒட்டி விடுத்துள்ள செய்தியில் அவர் இதை தெரிவித்துள்ளார்

தலைக் கவசம் மற்றும் சீட் பெல்ட் அணிவது உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களின் முக்கியத்துவம் குறித்து மக்களுக்கு எடுத்துக் கூறப்படும்

தமிழ்மொழியின் விழா வளர்ச்சிக்காக சிறப்பாக செயலாற்றிய தமிழ் அறிஞர்களுக்கு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி விருதுகளை வழங்கி கவுரவிக்கிறார் இவ்வாண்டு திருவள்ளுவர் விருது திரு நித்தியானந்த பாரதிக்கு கிடைத்துள்ளது

செஞ்சி ராமசந்திரன் தந்தை பெரியார் விருதை பெறுகிறார் பெருந்தலைவர் காமராஜர் விருது முனைவர் மதிவாணனுக்கும் மகாகவி பாரதியார் விருது முனைவர் சிவராஜீக்கும் வழங்கப்படுகிறது இந்த விருதுகளை தவிர தமிழ் இலக்கியத்திற்கும் வளம் சேர்க்கும் வகையில் பிற மாநிலங்களிலும் அயல் நாடுகளிலும் சிறப்பாக செயல்படும் தமிழ் அமைப்புகளுக்கும் விருதுகள் வழங்கப்படுகிறது

அவர்களின் படகுகளும் இலங்கை கடற்படையால் கைப்பற்றப்பட்டது கைது செய்யப்பட்ட மீனவர்கள் விசாரணைக்காக காங்கேசன் துறைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் இப்பிரச்சனை தொடர்பாக இந்திய தூதரக அதிகாரிகள் இலங்கை அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டுள்ளனர்

அடுத்த சில நாட்களில் திருநெல்வேலி ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

கேலோ இண்டியா விளையாட்டுகள் மூலம் நம் வரும் காலங்களில் நடக்கவுள்ள ஒலிம்பிக் நாட்டில் விளையாட்டுகளுக்காக நம்மை தயார்ப்படுத்திக் கொள்ள முடியும் என்றார் அவர் இந்த போட்டிகளில் கலந்து கொள்ளும் விளையாட்டு வீரர்களுக்கு ஒலிம்பிக் போட்டிகளில் செய்து தரப்படும் வசதிகள் போன்று செய்து தரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் விளையாட்டு தளம் ஏறக்குறைய ஒலிம்பிக் விளையாட்டு தளத்திற்கு ஏற்பவே உள்ளது என்றும் குறிப்பாக துப்பாக்கிச் சுடும் வசதி அதிநவீனமாக உள்ளது என்றும் அவர் கூறினார் விளையாட்டு தளம் தவிர விளையாட்டு வீரர்கள் தங்குமிடம் போக்குவரத்து வசதி உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் முதல் தரமாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்

அவினாஷ் ஜோஷி தெரிவித்துள்ளார் அசாம் முதலமைச்சர் திரு சர்பானந்த சுனோவால் மத்திய அமைச்சர்கள் திரு கிரண்ரிஜு திரு ராமேஸ்வர் தெலி ஆகியோர் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் என்றார் அவர் நிறைவு நாள் நிகழ்ச்சிகளில் சீனாவை சேர்ந்த தற்காப்பு குழு ஒன்று கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை காண்பிப்பார்கள் என்றும் அவர் கூறினார்

நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளார் மத்திய தவறான பொருளாதார கொள்கைகளால் பொருளாதாரம் வீழ்ச்சியை சந்தித்து வருவதாக இந்திய கம்யூனிஸ்டு கட்சி குற்றம் சாட்டியுள்ளது

சாலை விதிகளை கடைபிடித்து விபத்துக்களை தவிர்க்க வேண்டியதன் அவசியத்தை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி வலியுறுத்தியுள்ளார்